பொருளாதாரமாக மேம்படும் என பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர் திரு சுபாஷ் சந்திர கார்க் கூறியுள்ளார்

ருபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்த விரைவுச் சாலை அதன் வழியில் வரக்கூடிய அனைத்து கிராமங்கள் மற்றும் நகரங்கள் முகத்தையே மாற்றி அமைக்கும் என்று நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார் இழக்கு உத்தரபிரதேசம் முந்தைய அரசின் கொள்கைகளால் பல துன்பங்களுக்கு ஆளானதாகவும் இதற்கு முன்னர் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளக்கூட விரும்பாதவர்கள் தற்போது கைகோர்த்து நடப்பு அரசின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு தடை போட முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நாடாளுமன்றத்திலும் முக்கிய மசோதாக்களுக்கு எதிர்க்கட்சிகள் தடை போடுவதாக அவர் தெரிவித்தார்

நரேந்திரமோடி இன்று ட்விட்டரில் வெளியிட்டு பதக்கம் பெறும் நிகழ்ச்சியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது ஹீமாதாஸ் உணர்ச்சி மேலிட்டு அழுததைக் கண்டு தாம் மனம் நெகிழ்ந்ததாகக் கூறினார் வெற்றி பெற்றவுடன் ஹீமாதாஸ் அதித ஆர்வத்துடன் மூவர்ணக் கொடியைத் தேடியதையும் மறக்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் ஹீமாதாஸ் தங்கம் வென்றது இந்தியாவிற்கும் அஸ்ஸாமிற்கும் பெருமைக்குரிய தருணம் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் கூறியுள்ளார்

சுபாஷ் சந்திர கார்க் கூறியுள்ளார்

அருண்ஜேட்லி கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது நியமன எம்பி சாஸ்திரிய நடன கலைஞர் சோனல் மான்சிங் உட்பட நால்வரை நியமன மாநிலங்களவை உறுப்பினர்களாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராம்ஷகல் ஆர்எஸ்எஸ் கொன்கை வகுப்பாளர் திரு ராகேஷ் சின்ஹா சிற்ப கலைஞர் ரகுநாத் மகாபாத்ரா ஆகியோர் நியமன எம்பி க்களாக நியமிக்கப்பட்டு உள்ள இதர மூவர் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆலோசனை அடிப்படையில் குடியரசுத் தலைவர் இந்த நியமனங்களை அறிவித்திருப்பதாக புதுடில்லியில் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது

உயர்கல்வி ஆணையம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு அனுப்பி வைத்திருந்த சட்ட முன் வரைவை ஆராய்ந்த பின்னர் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இதை தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகங்களின் நிதிக் கோரிக்கைகளை ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் பல்கலைக்கழக மானியக் குழுவிற்கு ஏற்கனவே இருப்பதாகவும் நிதி ஆதாரங்களை அதிகரிக்கலாமே தவிர நிதி ஒதுக்கிடு செய்ய தனி அமைப்பு தேவையில்லை என்றும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

மாணவி கோவை கல்லூரியில் பேரிடர் பயிற்சியின் போது மாணவி உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட போலி பயிற்சியாளர் ஆறுமுகத்தை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலின் பேரில் சிறையில் அடைத்துள்ளனர்

சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர்

ஆயினும் நிலத்தடி நீரின் பயன்பாட்டிற்கு ஆலை நிர்வாகம் ஈடுகட்ட வேண்டியிருப்பதால் நிலத்தடி நீர் எந்த அளவிற்கு உறிஞ்சப்பட்டு இருக்கும் என்பதை தோராயமாகக் கணக்கிட்டு கட்டணம் வதலிக்குமாறு அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தினார் கட்டணத்தை செலுத்தவும் கார்ப்பரேட் சமூகப் பொறுப்புணர்வுத் திட்டத்தின் கீழ் காலாபட்டு கனாமி குடியிருப்பில் மழைநீர் சேகரிப்புக் குட்டை அமைத்துத் தரவும் ஆலை நிர்வாகம் ஒப்புக் கொண்டது

சமூக ஊடகங்கள் மூலம் ராத்நிவாஸ் குழுவினரால் நடத்தப்பட்ட நீர்மிகு புதுச்சேரி இயக்கத்தின் போது சிறந்த ஆலோசனைகளை வழங்கியவர்களை துணைநிலை ஆளுநர் இந்நிகழ்ச்சியின் போது கவுரவித்தார்

செல்வகணபதி ஆகியோர் இன்று சட்டப்பேரவைச் செயலர் திரு

இது குறித்து கோரிக்கை மனு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டது மனுவின் நகல்கள் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் அலுவலகத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டன நியமன உறுப்பினர்களில் ஒருவரும் மாநில பிஜேபி தலைவருமான திரு

சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதி கோரி தாங்கள் சமர்ப்பித்துள்ள மனுவில் நேற்றைய நீதிமன்ற உத்தரவின் நகல் இணைக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசுடன் கமுக உறவைப் பராமரிப்பதே மாநில அரசுக்கு நல்லது எனக் குறிப்பிட்ட அவர் இதற்கான மற்றொரு வாய்ப்பாக அரக இதை எடுத்துக் கொண்டு நியமன உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என்றார்

சுவாமிநாதன் மேலும் கூறினார்

குபேர் சாலையில் உள்ள போர் வீரர் நினைவுச் சின்னத்தில் புதுவைக்கான பிரெஞ்ச் தூதர் திருமதி கேத்தரின் சுவார் துணைநிலை ஆளுநர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு தேவேஷ் சிய் புதுவைக்கான பிரெஞ்ச் நாடாளுமன்ற பிரதிநிதகள் மற்றும் முன்னாள் பிரெஞ்ச் ராணுவத்தினர் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியின் போது இந்திய மற்றும் பிரெஞ்ச் தேசிய கிதங்கள் இசைக்கப்பட்டன பிரெஞ்ச் தேசிய தினத்தை ஒட்டி புதுவையில் உள்ள அனைத்து பிரெஞ்ச கட்டிடங்களிலும் பிரெஞ்ச தேதியக் கொடி ஏற்றப்பட்டுள்ளது பிரெஞ்ச் தூதர் திருமதி கேத்தரின் சுவார் புதுவையில் உள்ள பிரெஞ்ச் தூதரகத்தில் இன்று மாலை மூத்த அதிகாரிகளுக்கு விருந்து அளிக்கிறார் பிரெஞ்ச் தேசிய தினத்தை முன்னிட்டு நேற்றிரவு லாந்தர் ஊர்வலத்திலும் பிரெஞ்ச் குடிமக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் ரயில் புதுடில்லி புதுச்சேரி புதுடில்லி வாராந்திர அதி விரைவு ரயிலில் கூடுதலாக ஒரு படுக்கை வசதிப் பெட்டி நிரந்தரமான முறையில் சேர்க்கப்பட உள்ளது

மழை வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒருசில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

சுபாஷ் சந்திர கார்க் கூறியுள்ளார்